இன்றுதிறந்துவைக்கிறார் தமிழகத்தில் ப்ளஸ்டூ மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் எளியமுறையில் இருக்கும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பீனிக்ஸ் பறவைவடிவத்திலான இந்தநினைவகதிறப்பு விழாவில் துணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் மாநிலஅமைச்சர்கள் உட்படபலர் கலந்த கொள்கிறார்கள் வாழ்ந்துமறைந்தசென்னைபோயஸ் கார்டனில் உள்ளஅவரது மறைந்தமுதலமைச்சர் இல்லமானவேதாநிலையம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதால் புதுப்பிக்கப்பட்ட இல்லத்தைமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிநாளைதிறந்துவைக்கிறார் ஜெயலலிதாநினைவிடம் திறக்கப்படுவதைமுன்னிட்டுகடற்கரைகாமராஜர் சாலையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காலை ஆறு மணிமுதல் விழா முடியும் வரைகடற்கரைசாலையில் வாகனங்கள் மாற்றுப் பாதையில் திருப்பிவிடப்படுகின்றன தமிழகத்தில் ப்ளஸ்டூ மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பதைப்போலஎளியமுறையில் இருக்கும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருகே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் சுட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படவுள்ளதால் பொதுத் தேர்வு தேதிகள் குறித்துதிட்டமிட்டுவருவதாககூறினார்

உயர்நிலைப்பள்ளிகளையும் திறக்கவேண்டும் மேல்நிலைமற்றம் என்றபெற்றோர்கள் கருத்துதெரிவித்துள்ளதாகவும் விரைவில் இதுகுறித்துஅறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் சாரண சாரணியர் இயக்கத்திற்குநடப்பாண்டுஒருகோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மத்தியஉள்துறைசெயலர் திரு அஜய் பல்லா தில்லிகாவல்துறைஆணையர் மற்றும் மூத்தஅதிகாரிகள் இதில் கலந்தகொண்டனர் பாதுகாப்பைபலப்படுத்ததுணைராணுவப் படையினரின் எண்ணிக்கையைஅதிகரிக்க இந்தக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் போராட்டம் நடத்திவரும் விவசாயிகள் வன்முறையில் ஈடுபடவேண்டாம் என்றுதில்லிகாவல்துறைஆணையர் திரு எஸ் என் பூரீவத்ஸவாகேட்டுக் கொண்டுள்ளார் அமைதியைபராமரிக்குமாறும் போராட்டம் நடத்தஅனுமதிக்கப்பட்டுள்ள இடத்திற்குதிரும்புமாறும் விவசாயிகளைஅவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாகநேற்றுகாவல்துறையினர் அனுமதித்தசாலைகளைமீறிவிவசாயிகள் டிராக்டர் பேரணிநடத்தியதால் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையேபல இடங்களில் மோதல் ஏற்பட்டது

விவசாயிகளின் போராட்டத்தைஅடுத்துதில்லிமுழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பொதுத்சொத்துக்களுக்குசேதம் விளைவித்தல் காவல்துறையினரைமிரட்டுதல் கொரோமான ஆயுதங்களைக் கொண்டுதாக்குதல் நடத்துதல் உள்ளிட்டபிரிவுகளின் கீழ் சிலர் மீதுகாவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் நாட்டின் நலனுக்காகவேளாண் சட்டங்களைமத்தியஅரசுதிரும்பப் பெறவேண்டும் என்றுகாங்கிரஸ் மூத்ததலைவர் திரு ராகுல் காந்திகேட்டுக் கொண்டுள்ளார்

விடுத்தள்ளட்விட்டர் செய்தியில் இதுகுறித்துஅவர் மத்தியஅரசின் தவறானஅனுகுமுறையேதில்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தகாரணம் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

எண்ணெய் வித்துக்களைகொள்முதல் செய்யஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

பின்னர் இத்திட்டம் மகப்பேறுமற்றும் குழந்தைகள் குகாதாரத் திட்டமாகவிரிவுபடுத்தப்பட்டதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

குடியரசுதினம் என்பதால் நேற்றுகுறைந்தஎண்ணிக்கையிலேயேதடுப்பூசிமையங்கள் செயல்பட்டன

குடியரசுதினத்தைமுன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அளித்தவிருந்தில் குடியரசுதுணைத்தலைவர் திரு வெங்கைய்யாநாயுடு பிரதமர் திரு

உலக இறுதிச்சுற்றுபேட்மிண்டன் போட்டிதாய்லாந்துதலைநகர் பாங்காக்கில் இன்றுதொடங்குகிறது இதில் இந்தியாவின் பிவிசிந்து ஸ்ரீகாந்த் ஆகியோர் பங்கேற்கின்றனர்